என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் தெரிவித்துள்ளார் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் வெள்ளிவிழா இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது

முக்கிய நிகழ்வில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை உரையாற்றுகிறார்

புரட்சியை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

மிரட்டல் விடுக்கப்படுவதை சகித்துக் கொள்ள முடியாது என்று தமிழக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இனி விரிவான செய்திகள் ஜனநாயக நாட்டில் தகவல் பற்றாக்குறையைவிட அதிக அளவு தகவல் கிடைக்கச் செய்வது விரும்பத்தக்கது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

பொதுவான மற்றும் தேசிய வளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்ற தகவல்களை அறியும் உரிமை மக்களுக்கு உள்ளது என்றார் அதேபோல் பொதுச்சேவைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன பொதுப்பணிகளும் நலத்திட்டங்களும் எவ்வாறு செயவ்படுத்தப்படுகின்றன என்பதை அறிவதும் மக்களின் உரிமையாகும் என்று அவர் குறிப்பிட்டார் ஒருவர் மீது மற்றொருவர் நப்பிக்கை வைப்பதற்கு வசதியாக குடிமக்களுக்கும் அரகக்கும் இடையே சமூக ஒப்பந்தம் குறித்த தகவல் உரிமை வளர்க்கப்பட வேண்டும் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் ஊழலும் வீனாக்கப்படுவதும் தடுக்கப்பட்டு பொதுவான வளங்கள் சீராக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் கரங்கங்கள் ஏலத்தில் முன்னேற்றம் காண்பதற்கு இணையதளம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் சரக்குகள் கொள்முதலுக்கு அரசு மின்னணு சந்தையை உருவாக்கி உதவி செய்துள்ளது என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் வெள்ளிவிழா கொண்டாட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது

தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள புதிய இணையதளத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் அனைவரும் எளிதில் பயன்படுத்தப்படக் கூடிய வகையில் புதிய சிறப்பு அம்சங்களுடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விழாவின்போது தபால் தலையையும் சிறப்பு உறையையும் திரு மோடி வெளியிட இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா உள்ளிட்டோரும் இவ்விழாவில் கலந்தகொள்கின்றனர் இந்த விழாவை முன்னிட்டு மனித உரிமைகள் தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது கலை நிகழ்ச்சிகளை ஆணையத்தின் தலைவர் திரு எச் எல் தத்து தொடங்கி வைக்கிறார் மனித உரிமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது

மளித உரிமைகளை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் இந்த ஆணையத்தின் பணியாகும் மேலும் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயல்பட்டாலோ மனித உரிமைகளை பாதுகாக்க தவறினாலோ புகார்கள் பெறப்பட்டு சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளுவதும் இந்த ஆணையத்தின் பணியாகும்

அதன்படி குறிப்பிட்ட சில வகை குற்றங்களில் ஈடுபட்டு தண்டிக்கப்பட்டவர்கள் மூன்று கட்டங்களாக விடுதலை செய்யப்படுவார்கள்

தோல் மற்றும் காலணி உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது

மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மக்கள் ஆரோக்கிய திட்டம் மருத்துவ சேவையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் புதுச்சோி ஜிப்மன் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் பெரும்பாவான மக்களுக்கு குறைந்த செலவில் சிறப்பான தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்ய இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார் நாட்டில் உள்ள ஐந்து சிறந்த மருத்துவக் கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக ஜிப்மர் விளங்குகிறது என்றும் அவர் கூறினார் கல்வியில ்புதுமையை புகுத்தவும் நோயாளிகள் சார்ந்த ஆராய்ச்சி மக்களின் சுகாதாரம் உயர்ந்த சேவை போன்றவற்றை தொலைநோக்கு சிந்தனையாகக் கொண்டு இலக்கு நிர்ணயித்து பனியாற்ற வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் அரசியல் அமைப்பு சுட்ட அதிகாரம் உள்ள ஆளுநருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிரட்டல் விடுக்கப்படுவதை சகித்துக் கொள்ள முடியாது என்று தமிழக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அருப்புக்கோட்டை கல்லூரில் உதவி பேராசிரியராக இருந்த திருமதி நிர்மவா தேவி ஆளுநர் மாளிகையில் செல்வாக்கு செலுத்தியதாக தொடர்ந்து தவறான தகவல்கள் நக்கீரன் இதழில் வெளி வந்ததாக இன்று ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக ஆளுநரையும் ஆளுநர் மாளிகை அதிகாரிகளையும் தொடர்புப்படுத்தி அவதூறுகள் கூறப்பட்ட நிலையில் ஆளுநர் மாளிகை மிகவும் பொறுமை காத்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை தொடர்ந்து வெளியிடும்போது ஆளுநர் மாளிகை தமது அலுவலகத்தின் கௌரவத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இறக்குமதியை கட்டுப்படுத்துவதன் மூலம் அதிகரித்து வரும் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை சரிசெய்வதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக இது இருக்கும் இந்த வரி உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மத்திய நேர்முக வரிகள் வாரியம் மற்றும் சுங்கத்துறை அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ளது இரண்டாவது முறையாக மத்திய அரசால் இறக்குமதி வரி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது

இளைஞர்களை சமூக ஊடகத்தை தீவிரமாக பயன்படுத்தும் வகையில் மாநில தேர்தல் ஆணையம் முகநூல் வாட்சப் டுவிட்டர் யூடியூப் ஆகியவற்றில் ஏற்கனவே கணக்குகளை தொடங்கியுள்ளது

கா்நாடக அமைச்சரவையில் இருந்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு என் மகேஷ் ராஜினாமா செய்குள்ளார் கர்நாடகாவில் அமைந்துள்ள கூட்டணி அரசில் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த இவர் தமது ராஜினாமா பற்றிய அறிவிப்பை பெங்களுருவில் நேற்று வெளியிட்டார் இருப்பினும் கூட்டணி அரசுக்கு தமது ஆதரவு தொடரும் என்றும் அவர் கூறினார் மக்களவைக்கான பொது தேர்தலுக்காக கர்நாடகாவில் தமது கட்சியை வலுப்படுத்த தாம் அமைச்சரவையில் இருந்து வெளியேறும் முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அரசு ஈ சேவை மையங்களில் சான்றிதழ்களை எளிதாக விண்ணப்பித்து பெற முடியும் என்கிறா் அந்த மையத்தின் அலுவலர் வெற்றிச்செல்வன்

முன்னதாக டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டஸ் பேட் செய்ய தீர்மானித்தது இரண்டு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றிபெற்றது